அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற அலுவல்களை சுழுகமான முறையில் நடத்தி மக்கள் நலன் தொடர்பான பிரச்சனைகளை விவாதிப்பதில் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் ஒத்துழைப்பாகவும் ஒருங்கிணைப்பாகவும் செயல்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் அரசியல் கட்சிகளால் எழுப்பப்படும் பிரச்சனைகளை செவி மடுக்கவும் தேசிய ழுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் அரசு எப்போதுமே தயார் என்று அவர் கூறி உள்ளார் நாடாளுமன்றக் கூட்டத் தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி மத்திய அரசு இன்று புதுடெல்லியில் நடத்திய அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பேசுகையில் பிரதமர் இவ்வாறு கூறினார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு வரவேற்ற அவர் இவர்களால் நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளில் ஆற்றலும் வலுவும் அதிகரிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டார் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகளை தள்ளி வைத்துவிட்டு நாட்டின் முன்னேற்றம் என்னும் ஒரே திசையில் அயராது பாடுபட தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார் மக்களுக்காகவே எம்பிக்கள் என்பதால் நாடாளுமன்றத்தின் அலுவல்களை தடை படுத்துவதன் மூலம் மக்கள் மனங்களை வெல்ல முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு தாவர் சந்த் கெலோட் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஆனந்த் சர்மா திரு குலாம்நபி ஆசாத் தேசிய வாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே திமுகவைச் சேர்ந்த திரு டிஆர் பாலு திரிணமுல் காங்கிரசை சேர்ந்த திரு டெரக் ஓ பிரியன் தேசிய மாநாட்டுக் கட்சியின் மூத்த தலைவர் திரு பரூக் அப்துல்லா அஇஅதிமக வைச் சேர்ந்த திரு நவனீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

பிஜேபி கூட்டம் நாடாளுமன்றக் கூட்டத் தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணித் தலைவர்களின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிஜேபி நாடாளுமன்றக் கட்சியின் செயற்குழுக் கூட்டமும் இன்று நடைபெறுகிறது

திரு அமீத்ஷா திருமதி ஸ்மிரிதி இரானி திரு ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் மக்களவைக்கு தேர்தெடுக்கப்பட்டதால் காலியான இடங்களும் இதில் அடங்கும்

பிரச்சனையை சமாளிக்க பீகார் அரசுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என பட்னாவில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே பீகாரில் கடும் அனல் காற்று வீசுவதால் பெகுசராய் சீத்தாமர்ஹி வைஷாலி மற்றும் ஜெகனாபாத் மாவட்டங்களிலும் பல குழந்தைகளுக்கு மூளைக் காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது

மகாராஷ்டிரா மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே எஞ்சி உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவீஸ் தமது அமைச்சரவையை விரிவுபடுத்தி உள்ளார்

மும்பை ராஜ்பவனில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமானமும் ரகசிய காப்பு பிரமானமும் செய்து வைத்தார் கிரண்பேடி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலை ராஜ்நிவாஸ் குழுவினர் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுடன் வேல்ராம்பட் ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு ஏரிக்கரையை வலுப்படுத்தும் வகையில் பசுமைப் புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார்

தன்னார்வ தொண்டர்களுக்கு வழிகாட்ட ஏதுவாக ஓய்வு பெற்ற ஐஎப்எஸ் அதிகாரி திரு தேவராஜ் தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த இடங்களில் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதை இக்குழுவினர் இனம் கண்டு தன்னார்வ தொண்டர்களுக்கு தெரிவிப்பார்கள் என்றும் உள்ளுர் எம்எல்ஏக் கள் நகராட்சி ஆணையர்கள் மற்றும் பொது மக்களின் ஒத்துழைப்புடன் மரக்கன்றுகளை நட வேண்டிய இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது பசுமை புதுச்சேரி இயக்கத் தொண்டர்களுக்கென வாட்ஸ் ஆப் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவையில் வறண்டு கிடக்கும் ஊசுடு ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்காமல் பிரதமரிடம் மாநில அந்தஸ்து கோருவதால் முதலமைச்சருக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்கலாமே தவிர மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என்றார் ஹைட்ரோ கார்பன் புதுவையின் மத்திய அரசால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மக்கள் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது நேற்று மாலை நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

மீன்பிடி தடைக்காலம் முடிந்து இன்று கடலுக்குள் சென்று திரும்பிய மீனவர்கள் பெருமளவில் மீன்களை கொண்டு வந்த போதிலும் தனியார் ஏற்றுமதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மிகக் குறைந்த விலை கேட்டதால் மீனவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்று ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் இதற்கிடையே ராமேஸ்வரத்தில் மீன் பதனீட்டு ஆலை ஒன்றை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமனாதபுரம் எம்பி திரு நவாஸ் கனி கோரி உள்ளார் வானிலை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் சேலம் நாமக்கல் ஈரோடு புதுச்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாகவும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீட்டர் மழை பதிவாகி உள்ளது

மீட்டர் மழை பெய்துள்ளது

இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாகும் என்பதும் குறிப்பிடதக்கது